நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினமான இன்று இ கிராம ஸ்வராஜ் இணைய தளத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்துள்ளார் புதுச்சேரியில் மக்கள் வெளியே வருவது குறையா விட்டால்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் கிராமப்புற இந்தியா வின் பங்களிப்பை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார்

கொரோனா பிரச்சனையால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிச் சூழல் சுயசார்பின் அவசியத்தையே வெளிப்படுத்தி இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் ஒவ்வொரு ஊராட்சி வட்டாரம் மற்றும் மாவட்டமும் தத்தம் அடிப்படைத் தேவைகளில் தற்சார்பை எட்டுதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் கிராமப் பஞ்சாயத்துப் பிரதிநிதிகள் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் பற்றிய தவறான தகவல்கள் பரவாமல் தடுத்து சரியான தகவல்களை மட்டுமே மக்களுக்குக் கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டுமென பிரதமர் கேட்டுக்கொண்டார் கிராமப் புறங்களில் ஒவ்வொருவரும் ஆரோக்யசேது மொபைல் செயலியை பதவிறக்கம் செய்துகொள்வதை இவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீ ரின் பாராமுல்லா வைச் சேர்ந்த பஞ்சாயத்து பிரதிநிதி ஒருவர் பொது முடக்க விதிமுறைகளை வலியுறுத்துவதற்கான பிரச்சார வாசகங்களை உள்ளூர் மொழியில் உருவாக்கி இருப்பதை பிரதமர் பாராட்டினார் மஹாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த பஞ்சாயத்து பிரதிநிதி ஒருவருடன் அவர் பேசுகையில் கிராமப்புற உற்பத்திப் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க இ நாம் போன்ற டிஜிட்டல் வசதிகளை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றார் தேசிய பஞ்சாயத் ராஜ் தினமான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இ கிராம ஸ்வராஜ் இணையதளம் மற்றும் மொபைல் செயலியைத் தொடக்கி வைத்தார் கிராமப் பஞ்சாயத்துக்களுக்கான வளர்ச்சித் திட்டங்களைத் தயாரிப்பதில் இப்புதிய வசதிகள் உதவிகரமாக இருக்கும் டிஜிட்டல் மயத்தை கிராமப் பஞ்சாயத்துகள் வரை எடுத்துச் செல்வதற்கான புதிய இணையதளம் கிராமப் பஞ்சாயத்து நிலையில் பொறுப்புணர்வை மேம்படுத்தவும் தொடர்ச்சியான கண்காணிப்பை மேற்கொள்ளவும் பயன்படும் என்று பிரதமர் தெரிவித்தார்

கிராமப் புறங்களில் திட்டமிடல் மற்றும் வருவாய் வசூல் பணிகளை முறைப்படுத்தவும் மக்களின் சொத்துரிமையை தெளிவாக்கவும் இத்திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார் இத்திட்டம் மூலம் வழங்கப்படும் சொத்துப் பத்திரங்களை பயன்படுத்தி சொக்குக் தகராறுகளை தீர்க்க முடியும் என்றும் சொத்து மீது கடன் பெறுதல் எளிதாகும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக் கிழமை அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

அகில இந்திய வானொலி டிடி நியூஸ் பிரதமர் அலுவலகம் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யு ட்யூப் அலைவரிசைகளிலும் இந்நிகழ்ச்சி இடம்பெறும் மன் கி பாத் ஹிந்தி நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவங்கள் ஒலிபரப்பாகும்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

கொரோனா வைரஸ் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி யை மாற்றுவதில் மக்கள் கையில்தான் வெற்றி இருப்பதாக சுகாதாரத் துறைச் செயலர் திரு பிரசாந்த் குமார் பாண்டா கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வைரசின் சமூகப் பரவல் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஆயினும் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் மாஹே பிராந்தியங்களை ஒட்டியுள்ள அண்டை மாநில பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகம் இருப்பதால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே தங்கியிருந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் சமூக இடைவெளியைப் பராமரிப்பத்தல் மற்றும் ஆரோக்யசேது மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்துகொள்வதன் மூலமாக கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் மக்கள் பெரிய அளவில் உதவ முடியும் என்றும் அவர் கூறினார் சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர்

அவர் மேலும் கூறுகையில்

திருமதி ரச்சனா சிங் திரு

வீரவல்லபன் ஆகிய மூத்த காவல்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தின் போது பொது முடக்க காலத்தில் எதையெல்லாம் செய்யலாம் செய்யக் கூடாது என்பதை மக்களுக்கு எடுத்துக் கூறினர் மீன் பிடிக்கச் செல்லவோ அல்லது வேறு காரணங்களுக்கோ மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்றும் முகக் கவசம் அணியாமல் தேவையின்றி சாலைகளில் சுற்றித் திரிவதைத் தவிர்க்க வேண்டும் என்றும் இவர்கள் கேட்டுக் கொண்டனர்

காரைக்காலில் இருந்து இத்தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாக துணைநிலை ஆளுனர் டாக்டர்

நாட்டில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கவும் கட்டுப் படுத்தவும் அரசு மேற்கொண்ட முயற்சிகளின் பயன்கள் தற்போது வெளிப்படத் தொடங்கியுள்ளன

இந்த ஒரு மாத காலத்தில் அரசு கொரோனா வைரஸ் தொற்றைக் கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை வசதிகளையும் கொரோனா தாக்குதலால் பாதிக்கப் பட்டவர்களுக்கான சிகிச்சை வசதிகளையும் பெருமளவில் விரிவு படுத்தியுள்ளது